சிபிஐயின் இடைக்கால இயக்குநராக திரு நாகேஸ்வர ராவ் நியமனத்தை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கில் இருந்து தாம் விலகுவதாக தலைமை நீதிபதி திரு ரஞ்சன் கோகோய் தெரிவித்துள்ளார் ஜம்மு கஷ்மீர் மாநிலத்தில் இரண்டு தீவிரவாதிகள் சுட்டுக்கொல்லப்பட்டனர்

பூசத்தையொட்டி ஏராளமான பக்தர்கள் திரிவேனி சங்கமத்தில் புனித நீராடினர்

இடத்தை தக்கவைத்துக்கொண்டுள்ளனர்

இந்நிகழ்ச்சியில் வெளிநாடு வாழ் இந்தியர்கள் குறிப்பாக உலகின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்திருந்த இளைஞர்களிடையே உரையாற்றிய வெளியுறவுத் துறை அமைச்சர் திருமதி சுஷ்மா சுவராஜ் கல்வித் துறையில் முதலீடு செய்ய வருமாறு அழைப்பு விடுத்தார் இந்தியாவில் பணியாற்றுவதற்கு ஏராளமான வாய்ப்புகள் உள்ளதை கட்டிக்காட்டிய அவர் அவற்றை பயன்படுத்திக்கொண்டு இந்தியன் என்ற அடையாளத்தை வலு சேர்க்குமாறு கேட்டுக்கொண்டார் உலகின் பல்வேறு பகுதிகளில் இருந்து இந்தியாவிற்கு வந்த முன்னோர்கள் தொழிலதிபர்களாக வர்த்தகர்களாக தொழில் வல்லுநர்களாக உலகில் பல்வேறு பகுதிகளுக்கு சென்று இந்தியாவுக்கு பெருமை சேர்த்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார் உலகின் பல்வேறு பகுதிகளில் அரசியலில் குறிப்பாக தேர்தலில் வெற்றி பெற்று சிறப்பாக செயல்பட்டு வருவது குறித்தும் திருமதி சுஷ்மா சுவராஜ் எடுத்துரைத்தார்

இத்தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள டுவிட்டர் செய்தியில் கடந்த ஒராண்டில் திரிபுரா குறிப்பிடத்தக்க அளவு பொருளாதார வளர்ச்சி கொண்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் தன்னிடம் உள்ள வளங்களை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்த தொடங்கியுள்ளதாகவும் மக்களின் தேவைகளை படிப்படியாக பூர்த்தி செய்வதில் சாதனை படைத்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் வரும் ஆண்டுகளிலும் இதே உணர்வோடு அம்மாநிலம் வளர்ச்சி பெரும் என்றும் பிரதமர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் மணிப்பூர் மாநில மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்த பிரதமர் இயற்கை அழகு மிளிர காட்சி அளிக்கும் மணிப்பூரைச் சேர்ந்த மக்கள் கடின உழைப்பாளிகள் என்றும் அவர்கள் காட்டும் அன்பையும் பாசத்தையும் தாம் என்றும் நினைவில் கொள்வதாகவும் கூறியுள்ளார் வளர்ச்சியில் புதிய உச்சத்தை மணிப்பூர் எட்டும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார் மேகாலாயா தனது சிறப்பான பங்களிப்பை நாட்டிற்கு அளித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ள பிரதமர் வளர்ச்சிப் பாதையில் அம்மாநிலம் பீடுநடை போட வேண்டும் என்றும் வாழ்த்தியுள்ளார் இந்த மூன்று மாநிலங்களின் முதலமைச்சர்களும் மக்களுக்கு தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர் கர்நாடகாவில் லியாங்காயத் ஜீயர் சிவக்குமார சுவாமிகள் இன்று காலமானார்

மக்களிடம் மிகுந்த பாசமும் அன்புள்ளமும் கொண்ட சிவக்குமார சுவாமிகள் மடத்தின் மூலம் ஏழை எளிய மக்களுக்கு உதவிகள் செய்து சேவையாற்றியுள்ளார் நீண்ட காலமாக உடல்நலக் குறைவு ஏற்பட்ட காரணத்தால் அவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார் கர்நாடக அரசு அவரது மறைவுக்கு மூன்று நாள் துக்கம் அனுசரிக்கப்பட உள்ளதாகவும் நாளை மாலை நாலரை மணிக்கு மாநில அரசு மரியாதையுடன் சிவக்குமார சுவாமிகள் அடக்கம் செய்யப்பட உள்ளதாகவும் முதலமைச்சர் திரு குமாரசாமி அறிவித்துள்ளார் குடியரசுத் தலைவர் பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் சுவாமிகள் மறைவுக்கு தங்களது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளனர் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் விடுத்துள்ள சுய்தியில் சமூகத்திற்கு அரும்தொண்டாற்றியவர் சிவக்குமார சுவாமிகள் என்று கூறியுள்ளார் பிரதமர் திரு நரேந்திர மோடி விடுத்துள்ள செய்தியில் சிவக்குமார சுவாமிகள் ஏழை மக்களுக்காக வாழ்ந்தவர் என்று புகழாரம் சூட்டியுள்ளார் காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தியும் சிவக்குமார சுவாமிஜி யின் மறைவிற்கு இரங்கல் தெரிவித்துள்ளார் சிவக்குமார சுவாமிஜி யின் போதனைகள் மதங்களையும் சமுதாய பிரிவுகளுக்கும் அப்பாற்பட்டு மக்களை ஒருங்கிணைத்ததாக அவர் கூறியுள்ளார் அவரது மறைவு ஆன்மீக உலகில் வெற்றிடத்தை உருவாக்கியிருப்பதாக திரு ராகுல்காந்தி தெரிவித்துள்ளார் சிபிஐயின் இடைக்கால இயக்குநராக திரு நாகேஸ்வர ராவ் நியமனத்தை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கில் இருந்து தாம் விலகுவதாக தலைமை நீதிபதி திரு ரஞ்சன் கோகோய் தெரிவித்துள்ளார்

திரு நாகேஸ்வர ராவ் நியமனம் தொடர்பாக பொது நல வழக்கை தலைமை நீதிபதி திரு ரஞ்சன் கோகோய் நீதிபதி திரு சஞ்சீவ் கன்னா ஆகியோர் கொண்ட அமர்வு விசாரித்து வந்தது பிரியாக்ராஜ் ல் நடைபெற்று வரும் கும்ப பூசத்தையொட்டி ஏராளமான பக்தர்கள் திரிவேனி சுங்கமத்தில் மூழ்கி புனித நீராடினர் பக்தர்கள் பாதுகாப்பாகவும் அமைதியாகவும் புனித தீர்த்ததிற்கு செல்வதற்கான விரிவான ஏற்பாடுகளை உத்தர பிரதேச மாநில அரசு அமைத்துக் கொடுத்துள்ளது எமது செய்திப் பிரிவுக்கு பேட்டியளித்த பண்டிட் ஷியாம் ராஜ் மிஸ்ரா பௌஷ் பூர்ணிமா என்று அழைக்கப்படும் பௌர்ணமி பூச தினம் கும்ப மேளாவின் முக்கிய நிகழ்வாகும் என்று குறிப்பிட்டார்

பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு நாடு முழுவதும் இருந்து அளிக்கப்பட்ட நினைவு பரிகப் பொருட்களை ஏலம் விடுவதற்கு தில்லியில் உள்ள தேசிய கலைப் பொருட்கள் அருங்காட்சியகம் ஏற்பாடு செய்துள்ளது இதில் இருந்து கிடைக்கும் தொகை தூய்மை கங்கை திட்டத்திற்கு பயன்படுத்தப்படும்

இத்தொடர்பான மனு உயர்நீதிமன்ற நீதிபதிகள் எஸ் மணிக்குமார் சுப்பிரமணியம் பிரசாத் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன் இன்று விசாரணைக்கு வந்தது மத்திய அரசின் சார்பில் கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் ஜி ராஜகோபாலன் ஆஜரானார் சுட்டத் திருத்தத்திற்கு எதிராக வாக்களித்து நாடாளுமன்றத்தில் வெற்றி பெற முடியாத நிலையில் திமுக தரப்பினர் நீதிமன்றத்தை அணுகியுள்ளதால் இந்த மனு விசாரணைக்கு உகந்ததல்ல என்று கூறினார் இதனையடுத்து மனு தொடர்பாக மத்திய சுட்டம் மற்றும் நீதித்துறையும் மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறையும் பதிலளிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டு

இந்திய எஃகு கண்காட்சி மற்றும் மாநாடு மும்பையில் நாளை தொடங்குகிறது மூன்று நாட்கள் நடைபெறும் இந்த கண்காட்சிக்கு மத்திய அரசின் எஃஃகு துறை அமைச்சகம் ஏற்பாடு செய்துள்ளது எஃகு துறையின் வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிக்கும் வகையில் இந்த கண்காட்சி நடத்தப்படுவதாக அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளது இந்த துறையில் முதலீடு செய்ய வருவோருக்கு உரிய ஆவோசனைகளை வழங்கி ஊக்குவிக்கப்படும்

பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட தொழிலதிபர்கள் இம்மாநாட்டில் பங்கேற்க உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜம்மு கஷ்மீர் மாநிலம் மத்திய கஷ்மீர் பகுதியில் உள்ள புட்காம் மாவட்டத்தில் இன்று காலை பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட தீவிர தேர்தல் வேட்டையின் போது இரண்டு தீவிரவாதிகள் கொல்லப்பட்டனர் சாரார் ஷெரீப் பகுதியில் கூட்டு ராணுவ படையினருக்கும் தீவிரவாதிகளுக்கும் இடையே நடந்த துப்பாக்கிச் சண்டையில் தீவிரவாதிகள் உயிரிழந்ததாகவும் பாதுகாப்பு படையினர் தெரிவித்தனர் மேலும் ஒரு தீவிரவாதி பாதுகாப்பு படையினர் பிடியில் சிக்கியுள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்தனர் விளையாட்டுச் செய்திகள் ஐசிசி கிரிக்கெட் தரவரிசை பட்டியலில் இந்திய அணியும் விராட் கோலியும் தங்களது இடத்தை தக்கவைத்துக் கொண்டுள்ளனர்